கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அம்மா உணவகங்களின் செயல்பாட்டுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளாா்

அத்தியாவசியப் பொருட்கள் விற்பளை செய்யும் கடைகள் திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது குறிதது விவாதிப்பதற்காக தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் சனிக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது

இந்த நோய் தொற்று தொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார் சென்னையில் மாநகராட்சிப் பகுதிகளில் மக்கள் தொகை நெருக்கம் காரணமாக இந்த தொற்று அதிகரித்து வருவதாகக் கூறினார்

இந்த தீவிர கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழகத்தில் இந்த நோய் தொற்று பரவல் தடுப்பு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கும பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் மொடச்சூர் மற்றும் வெள்ளங்கோவில் ஊராட்சிகளில் தூய்மை பணியாளா்களுக்கான நிவாரண உதவிகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சள் திரு செங்கோட்டையள் இன்று வழங்கினார் விழுப்புரம் மாவட்டத்தில் சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் நோய் தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்த பின்னா் நிவாரண உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினாா் கால்நடை பராமிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் ஈரோடு மாவட்டத்தில் நிவாரணப் பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கினாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு காரணமாக கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் போதிய தீவனங்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா இன்று பார்வையிட்டார் பின்னர் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் குறைகளைக் கேட்டறிந்தார் மத்திய அரசு பல்துறை குழுவினர் சென்னையில் இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர்

சென்னை கோவை மதுரையில் முழு ஊரடங்கு இன்றுடன் முடிவடைவதையொட்டி நாளை மட்டும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளை திறந்து வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் முதல் ஏற்கனவே அமலில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது அம்மா உணவகங்களின் செயல்பாடுகளுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஊரடங்கினால் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அம்மா உணவகப் பணியாளா்கள் இரவு பகல் பாராது உழைத்து வருவதாகக் கூறியுள்ளார் இதற்னக அந்த பணியாளா்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வேலுமணி தெரிவித்துள்ளாா் ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசு அறிவித்த நிதி உதவி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இது தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்தனர்